எடப்பாடி

பழனிசாமி சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார் பிரதமர் திரு

ப்ரெஞ்ச் ஓபன் க்ராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் யூகி பாம்ப்ரி திவிஜ் சரண் இணை ஆலிவர் மேட்டி இணையை இன்று எதிர்கொள்கிறது

சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சரின் அறையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர்கள் பி தங்கமணி எஸ்

வேலுமணி இரா துரைக்கண்ணு டாக்டர்

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் இதற்கான பயிற்சிகளை அரசே வழங்குவதோடு இதுதொடபான இயந்திரங்கள் அமைக்கவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் அரசு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் இந்தியா சிங்கப்பூர் நாடுகளுக்கிடையிலான நட்புறவை ஆய்வு செய்து அதை மேலும் முன்னெடுத்து செல்வதற்கான நெறிமுறைகள் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு

சிங்கப்பூர் இஸ்தானா அதிபர் மாளிகையில் இருதலைவர்களும் கூட்டாக இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இருநாடுகளுக்கிடையிலான விரிவான வர்த்தக நடவடிக்கைகளையும் மேம்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் விமான போக்குவரத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றார் டிஜிட்டல் நிதி சேவைகளில் இருநாடுகளும் இணைந்து செயல்பட ஆர்வமாக உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் இதற்கான புள்ளியியல் தகவல் கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றார்

ஸ்மாா்ட் சிட்டி தொழில்நுட்பம் திறன்மேம்பாடு நடவடிக்கைகளிலும் இருநாடுகளும் இணைந்து செயல்படுவதாக எடுத்துரைத்தாா்

கிழக்கு ஆசியா நாடுகளில் பாதுகாப்பு தொடா்பான ஷாங்கிரிலா பேச்சு வார்த்தைகளில் பிரதமர் இன்று மாலை சிறப்புரையாற்றுகிறார் இந்த பேச்சுவார்தைகளில் உரையாற்ற உள்ள முதல் இந்திய தலைவர் திரு

முன்னதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜன் தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் திட்டங்களை கொண்டு வருவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றார்

திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் அரியலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதிகள் தமிழகத்தில் ஊடுருவியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர்களை கண்டுபிடித்து ஒடுக்குவது மத்திய மாநில அரசுகளின் கடமை என்றும் குறிப்பிட்டார்

லெவல் கிராஸிங்குகளை பயன்படுத்தும் போது அவசரம் காட்டக் கூடாது என்பதே இதன் முக்கிய கருப்பொருளாகும் நாட்டில் ஆளில்லா லெவல் கிராஸிங்குகளை முற்றிலும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பாடப்பிரிவு மாணவர் சோ்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நாளையுடன் நிறைவு பெறுகிறது

ராஜாமணி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் சதாவரத்தில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் தகுதியுடைய இருபாலரும் இதில் சேர்ந்து பயனடையலாம் என ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார்

டென்னிஸ் பாரீசில் நடைபெறும் ப்ரெஞ்ச் ஓபன் க்ராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இன்று ஆலிவர் மேட்டி இணையை எதிர்கொள்கிறது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ர